குறித்து மத்திய நிதியமைச்ச் திரு பியூஷ் கோயல் வங்கிகளின் உயர் அதிகாரிகளுடன் இன்று புதுதில்லியில் விவாதிக்கிறார்

ராஜ்நாத் சிங் ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு என் என் வோராவை சந்தித்து இளைஞா்களுக்கான வளா்ச்சித் திட்டப் பணிகள் அமலாக்கம் குறித்து ஆலோசனை நடத்தினார்

இணையதளம் மற்றும் மொபைல் தொலைபேசியில் வரும் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை நம்ப வேண்டாமென்று இந்திய ரிசா்வ் வங்கி பொதுமக்களை மீண்டும் எச்சரித்துள்ளது

பேரிடர்களை குறைப்பதற்காக பல்வேறு நாடுகளுடன் கூட்டாக செயல்பட இந்தியா முடிவு செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் வங்கிகளின் வாராக் கடன் விவகாரத்தில் தீர்வுகானும் வகையில் அளிக்கப்பட்டுள்ள திட்டம் குறித்து மத்திய நிதியமைச்சா் திரு பியூஷ் கோயல் வங்கிகளின் உயர் அதிகாரிகளுடன் இன்று புதுதில்லியில் விவாதிக்கிறார் முன்னதாக அண்மையில் சுனில் மேத்தா குழு அளித்த பரிந்துரையின்படி வங்கிகளின் வாராக் கடன் பிரச்னைக்கு விரைவில் தீர்வுகாண குதந்திரமாக செயல்படும் சொத்து மேலாண்மைக் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார் மத்திய சாலை மற்றும் கட்டமைப்பு நிதியிலிருந்து கட்டமைப்புத் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து தீர்மானிக்க மத்திய நிதி அமைச்ச் தலைமையில் அமைச்ச்கள் நிலையிவான குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இதற்காக நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்குழுவில் சாலை மற்றும் கப்பல் துறை நீர்வளம் ரயில்வே மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர்கள் இடம் பெற்றுள்ளனர் பொருளாதார விவகாரத் துறை செயலாள் தலைமையிலான துணைக்குழு அளிக்கும் பரிந்துரைக்கு இக்குழு ஒப்புதல் அளிக்கவுள்ளது இணையதளம் மற்றும் மொபைல் தொலைபேசியில் வரும் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை நம்ப வேண்டாமென்று இந்திய ரிசா்வ் வங்கி பொதுமக்களை மீண்டும் எச்சரித்துள்ளது இது குறித்து அவ்வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாட்டரியில் பரிகத்தொகை வென்றுள்ளதாகவோ வெளிநாட்டு கரன்சி கிடைத்துள்ளதாகவே தகவல் கிடைக்கப்பெற்றால் அச்செய்திகளைப் புறக்கணிக்குமாறு தெரிவித்துள்ளது

போலியான முகவரியிலிருந்து பெறப்படும் குறஞ்செய்திக்கு பதில் அளிக்க வேண்டாமென்றும் இதுகுறித்து உடனே சைபா்குற்றப் பிரிவு காவல் துறையினரிடம் புகாா் செய்யுமாறு பொதுமக்களை ரின்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது உள்துறை அமைச்சி திரு ராஜ்நாத் சிங் ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு என் என் வோராவை நேற்று ப்ரீநகரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமை இளைஞா்களுக்கான வளா்ச்சித் திட்டங்கள் குறித்து விவாதித்தனர் அமர்நாத் யாத்திரைக்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆளுநர் திரு வோரா எடுத்துரைத்தார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகங் திரு அஜித் தோவல் மத்திய உள்துறை செயலாளர் திரு ராஜீவ் கவ்பா பாதுகாப்பு துறை காவல் துறை மற்றும் உளவு பிரிவை சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் திரு ராஜ்நாத் சிங் அமர்நாத் கோயிலுக்கு இன்று செல்லவுள்ளார்

இத்தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் இந்த விலை உயர்வு விவசாயிகளுக்கு நலன் பயக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கைத் தரம் உயரும் என்றும் திரு அருண்ஜேட்வி குறிப்பிட்டுள்ளார் பிரம்மபுத்திரா நதி தொடர்பான வாரியத்தை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜூன்ராம் மெஹ்வால் கூறியிருக்கிறார் குவ்ஹாத்தியில் நேற்று இந்த வாரியத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியபோது இதனை தெரிவித்த அவா் வாரியத்தில் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு சிபடுத்த முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் தொழில் நகரமான கோவையில் ரயில் சாலை விமான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் கோவையில் நேற்று தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வர்த்தகர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் சிவில் விமானப் போக்குவரத்து ரயில்வே ஆகிய துறைகளின் அமைச்சர்களை கோவையைச் சேர்ந்த தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து இப்பிரச்னை குறித்து எடுத்துரைக்க தாம் ஏற்பாடு செய்வதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினாலும் அவற்றை முடக்குவதில் சில சக்திகள் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கோவை உள்ளிட்ட நான்கு மாநகரங்களில் பஸ் போர்ட் என்ற புதிய வடிவிலான பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னையில் செயல்பட்டு வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியை இரண்டாகப் பிரித்து காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த இரண்டு கல்லூரிகளும் இம்மாதம் ஒன்பதாம் தேதி முதல் செயல்படத் தொடங்கும் என்று சுட்டக் கல்வி இயக்குநரகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த இடமாற்றத்தை எதிர்த்து மாணவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கிருபாகரன் பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படிதான் சுட்டக் கல்லூரி புறநகருக்கு இட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியது பேரிடர்களை குறைப்பதற்காக பல்வேறு நாடுகளுடன் கூட்டாக செயல்பட இந்தியா முடிவு செய்துள்ளது பேரிடர் இடர்பாடு குறைப்பு தொடர்பாக ஆசிய அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு நேற்று மங்கோலியாவில் நடைபெற்றது

பேரிடர்களை குறைப்பதற்கு மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா தயாராக உள்ளது என்றும் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளில் கடைப்பிடிக்கப்படும் புதிய நடைமுறைகளால் பரஸ்பரம் பயணடைய முடியும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார் தில்லியில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள எரிப்பொருள் பட்டியலை தில்லி மாசுக்கட்டுபாட்டுக்குழு வெளியிட்டுள்ளது தொழிற்சாலை மற்றும் வாத்தக நிறுவனங்களில் தற்போது உபயோகப்படுத்தப்படும் எரிபொருளை இனி பயன்படுத்தபடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை நாளை அவர் சந்தித்து பேசுகிறார் வெளியுறவுத் துறை அமைச்சர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை அவர் சந்திக்கவுள்ளார்

பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளித் தாக்குதலில் தாலிபான் தலைவன் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர் ஆப்கான் எல்லை அருகே வஜ்ரிஸ்தான் பகுதியில் நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் தாலிபான் தலைவன் அப்துல்லா தாவரும் அவனது கூட்டாளி நூா் தங்கி யும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த தாலிபான் தலைவன் முல்லா ஃபஸ்லுல்லா கொல்லப்பட்டார்

முன்னதாக நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு முதற்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் புரவ் ராஜா ஃபேப்ரிஸ் மாா்டின் இணை தோல்வி அடைந்தது ஆடவா் ஒற்றையா் பிரிவில் ரோஜா் ஃபெடரா் மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செரினா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் ஆகியோர் மூன்றாம் கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

முன்னதாக நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கே புரீகாந்த் தோல்வியடைந்தார்

அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலுக்கு தமிழக பிஜேபியை தயார்படுத்த கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா இம்மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை வர இருப்பதாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியிள் மூத்தத் தலைவர்களுடன் அவர் ஆலோசளை நடத்த இருப்பதாகவும் மக்களவைத் தொகுதி வாரியாக மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அவர் விவாதிக்க இருப்பதாகவும் கூறினார்